ஊரடங்கு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது

நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்தாலும் உணவுப் பொருட்கள் மருந்து காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிப் பொருள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது

வெளியே நடமாடினால் பாஸ்போாட் முடக்கம் உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் எச்சரித்துள்ளார்

நேற்றிரவு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு

எனவே இந்த பெரும் தொற்றுலிருந்து நமது உயிரை காத்து கொள்வதற்கு சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டியது அத்தியாவசிய அவசியம் என்று பிரதமர் கூறினார்

தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார்

மருத்துவ சிகிச்சைகளுக்கு தொலைமருத்துவ தொழில்நுட்பம் மூலம் ஆலோசனை வழங்கும் வசதியை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கான திட்டங்களை அரசு பரிசீலிக்கும் என்றும் பிரதமா தெரிவித்தார் சுகாதாரத்துறை பனியாளர்கள் மற்றும் மருத்துவர்களின் பாதுகாப்பு விஷயங்களுக்கு அதிகபட்ச முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் இந்த ஆவோசனைக் கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

ஹர்ஷ்வா்தன் துறையின் முதன்மைச் செயல் அமைச்சரவை செயல் இந்திய மருத்துவக் ஆராய்ச்சிக் கவுன்சில் தலைமை இயக்குநர் ஆகியோரும் கலந்து கொண்டனர்

மளிகை கடைகள் காய்கறி கடைகள் மருந்து கடைகள் வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் ஏடிஎம் மையங்கள் பெட்ரோல் நிலையங்கள் அச்சு மற்றும் மின்னனு ஊடகங்கள் வழக்கம் போல் செயல்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் உள்ள தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் கட்டுப்பாட்டு அறை பரிசோதனை கூடங்கள் ஆகியவற்றை நேற்று பார்வையிட்ட அவர் அஙகுள்ள மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினா் நாடு முழுவதும் நோய் பரவுவதலை கண்டறிவதில் தொற்று நோயியல் மற்றும் நோய் அறிதல் கருவிகளை கொண்டுள்ள தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் முன்னிலை வகிப்பதாக கூறினார் அவர்கள் முன்னணி படை வீரர்கள் போல் தேசத்திற்காக இணையற்ற சேவையை செய்வதாகவும் ஆபத்தான நிலையிலும் பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளை தாம் பாராட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார் அதிகாரப்பூர்வ தகவல்களை பொதுமக்கள் பகிர்ந்து கொள்வதள் மூலம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்

மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று அதிகாலை உயிரிழந்ததாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் அந்த நபர் ஏற்கனவே நீரிழிவு உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர் என்றும் தனது டுவிட்டர் செய்தியில் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அவர் வெளிநாடு மற்றும் வெளிமாநிலத்திற்கு செல்லாதவர் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

விஜயபாஸ்கர் எச்சரித்துள்ளார் சென்னையில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

வெளியில ஹோம்கார்டு போட்றோம்

இது அரசாங்கத்தோட உத்தரவு

ஸ்டான்லி மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட வாா்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா்

சி விஜயபாஸ்கர் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்

உணவு தானியங்கள் உப்பு சர்க்கரை பால் சமையல் எண்ணெய் காய்கறிகள் பழங்கள் பெட்ரோலியப் பொருட்கள் நிலக்கரி உரம் ஆகியவை ரயில்வே முனையங்களில் ஏற்றப்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வினியோகிக்க அனுப்பப்பட்டு வருவதாக ரயில்வே செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது